விவசாயிகளின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ரயில்வேத்துறையில் சேவையையும் திறனையும் மேம்படுத்த தேசிய வரைவு திட்டம் தயாராகிறது

ராஜ்நாத்சிங் வழங்கி கௌரவித்தார்

தொடர்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலக சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

விவசாயிகளின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்தியப்பிரதேச விவசாயிகள் கூட்டமைப்பினருடன் காணொலி காட்சி மூவம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தேர்தல் நேரத்தின்போது மட்டும் வாக்குறுதிகளை கூறுவதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக சட்டத்தை இயற்றவில்லை என்றும் குறிப்பிட்டார் தொன்றுதொட்ட காலம் முதல் அரசியல் கட்சிகள் விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் வெற்று வார்த்தைகள் மூலமாகவே அவர்களை ஏமாற்றியதாக பிரதமர் கட்டிக்காட்டினார்

விவசாயிகளுக்கு கடனுதவி எளிமையாக கிடைப்பதற்கு அவர்களுக்கான கடன் அட்டை வசதித் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் பீஹார் மாநிலத்தில் மத்தியஅரசு கொண்டுவந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களால் எந்தவொரு பிரச்சினையும் இல்லையென்று ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நெல் கொள்முதல் விறுவிறுப்பாகவும் எவ்வித தடையும் இல்லாமலும் நடைபெற்று வருவதாக கூறினார்

ரயில் சேவையை மேம்படுத்தவும் சரக்குப்போக்குவரத்துக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கவும் தேசிய அளவிலான வரைவு திட்டம் ஒன்றை இந்திய ரயில்வே தயாரிக்கவுள்ளது நாட்டில் பயணியர் போக்குவரத்து மற்றும் சரக்குப்போக்குவரத்து தேவைக்கேற்ப கட்டமைப்பு தொழில்நுட்ப ரீதியாக ரயில்களின் திறனை அதிகரிப்பது கூடுதவான சேவைகளை வழங்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த வரைவு திட்டம் அமையும் இந்த வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டவுடன் அனைத்து அமைச்சகங்களுக்கும் அனுப்பப்பட்டு கருத்துக்கள் கோரப்படும் அதன் அடிப்படையில் வரும் ஜனவரி மாதத்திற்குள் தேசிய அளவிலான திட்டத்திற்கு இறுதிவடிவம் கொடுக்கவும் ரயில்வேத்துறை திட்டமிட்டுள்ளது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கழகம் உள்நாட்டு தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறையில் சிறப்பாக செயலாற்றிய விஞ்ஞாளிகளுக்கு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்த திரு ராஜ்நாத்சிய் பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்துறை விஞ்ஞானிகளின் பங்களிப்பு பெரிதும் உதவியிருப்பதாக கூறினார் தற்போதைய தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளையும் கருத்தில்கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கழகம் செயல்பட்டு வருவது குறித்து அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பாதுகாப்புத்துறையில் உலகளவில் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப பாதுகாப்புத்துறையின் தரத்தை புதிய பரிமாணங்களுக்கு கொண்டுசெல்லவேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தில்லி மற்றும் பீஹாரில் குறுகிய காலத்தில் கோவிட் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனைகளை உருவாக்க டி ஆர் டி ஓ உதவி செய்ததாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறினார் இந்நிகழ்ச்சியின்போது விமானப்படை தலைவர் ஏர் சீப் மார்ஷல் பதவரியாவிடம் அஸ்தரா எம் கே ஒன்று ஏவுகணையையும் கடற்படை தலைவர் சீப் அட்மிரல் கரம்வீர் சிங்கிடம் கடல்சார் கண்காணிப்பு கட்டமைப்பையும் ரானுவத்தலைமை தளபதி ஜெனரல் நரவனே விடம் எல்லை கண்காணிப்பு கட்டமைப்பு மாதிரிகளையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வழங்கினார் இந்திய கடற்படை தற்போதைய சூழலில் பல கவால்களை எதிர்கொள்ளும் வகையில் முழு அளவிலாள சிறந்த பயிற்சிகளை வழங்கி வருவதாக தமிழ்நாடு கடற்படை மண்டல தலைவர் கமாண்டிங் அட்மிரல் புனித் சாதா தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி நாளை முதல் தமது தொகுதியான எடப்பாடியில் தேர்தல் பிரக்சாரத்தை தொடங்கவுள்ளதாக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பாரத்பூர் சுட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்பத்ரா தத்தா திரிணமூல் காங்கிரஸ் கட்சியில் தாம் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தம் விலகுவதாக அறிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜிக்கு மிகவும் நெருங்கிய வட்டாரங்களில் செயல்பட்டு வந்ததாக கருதப்படும் சுட்டமன்ற உறுப்பினர் கவேந்து அடிகாரி ராஜினாமா செய்ததையடுத்து இன்று மேலும் ஒரு உறுப்பினர் ராஜினாமா சுசுய்துள்ளது மேற்குவங்க அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தியாவில் உள்ள தேசிய சிறுபான்மையினர் நல ஆணையமும் இந்நாளை கொண்டாடி வருகிறது

மத்திய அரசு வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

மீனவ சங்கம் சார்பில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் நிரந்தரமாக பாதுகாப்புடன் மீன் பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது